வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலிபுறுத்தியுள்ளார்

தில்லியிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் அடிக்கல் நாட்டவள்ளார்

தேசிய இயக்கம் தொடங்கபட வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சமஉரிமை சமவாய்ப்பு வழங்குவதுதான் நாட்டின் சமுதாய மறுமலர்ச்சியின் அளவுகோல் என்று குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் கல்வி படைப்பாற்றல் விளையாட்டு ஆயுதப்படை ரானுவம் என பல துறைகளில் நமது மகளிர் பீடுநடை போட்டு வருவதாகவும் அதுதான் எதிர்கால இந்தியாவின் பாதை என்றும் அவர் கூறினார்

அவருடைய வழிகாட்டுதல்கள் நமது முயற்சிகளுக்கு முன்னோடியாக விளங்குவதாகவும் குடியரசு தலைவர் தெரிவித்தார் நமது குடியரசின் நீண்ட தூர பயணத்தில் அடுத்தடுத்து வந்த தலைமுறையினரின் அயராது உழைப்பால் வறுமையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை உண்மை என்றாலும் இன்னமும் கடக்க வேண்டிய தூரம் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று குடியரசு தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் கல்வி அறிவுபெற்ற சமுதாயத்திலிருந்து அறிவாற்றால் மிக்க சமுதாயத்தை நோக்கி நாம் செல்லவேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றதாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற காந்திஜியின் கனவை நனவாக்க வேண்டும் என்றும் ஏழை எளிய குடுப்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் இதனை நிறைவேற்றும் வகையிலேயே அரசியல் சட்டத்தில் அண்மையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் சுட்டிகாட்டினார் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நமது பங்களிப்பை உறுதி செய்வதன் மூலம் உன்னத நிலையை எட்ட முடியும் என்று கூறிய திரு ராம்நாத் கோவிந்த் புதிய நாட்டை உலகை படைக்க நமது பங்களிப்பு அவசியம் என அவர் குறிப்பிட்டார்

ஒவ்வொரு ஐந்தாண்டிலும் மக்கள் அளிக்கும் தீர்ப்பு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர் தேர்தல் என்பது கூட்டான அறிவுதேடல் என்பதை நாம் உணரந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் வாக்களிப்பது புனித கடமை என்று உணர்ந்து தவறாமல் உரிமையை செலுத்த வேண்டும் என்றும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் மக்களின் நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிப்போர் மீது சுமுதாயம் மிகுந்த மதிப்பு வைத்துள்ளது என்றும் மக்களுக்கு தொண்டு செய்வோருக்கும் அனைவருக்கும் நீதி கிடைக்க பாடுபடுவோருக்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று குடியரசு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக லட்சியங்களை ஐனநாயக முறைகளை பின்பற்றியே அடைய வேண்டும் என்றும் அவர் கூறினார் நமது நாட்டின் உன்னதமிக்க கொள்கைகள் நமது பாதையில் ஒளியேற்றடும் என்று குறிப்பிட்டு நாட்டு மக்களுக்கு தமது குடியரசு தின வாழ்த்துகளை தெரிவித்து கொள்வதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார் குடியரசு தலைவர் உரையின் தமிழாக்கத்தை சென்னை வானொலி தனது முதல் அலைவரிசையில் இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்ப உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

தலைநகர் தில்லியில் குடியரசு தின விழாவையொட்டி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொள்கிறார்

சென்னை மெரீனா கடற்கரையில் நாளை காலை குடியரசு தின விழாவை ஒட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்

மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நீதிபதி திரு சஞ்சய் கண்ணா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இத்தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசன திருத்த சுட்டம் குறித்து நான்கு வாரங்களுக்குள் பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது

பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள இடத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூவும் இன்று பார்வையிட்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு விஜயபாஸ்கர் மதுரையில் நடைபெறும் அடிக்கல் நாட்டு விழாவின்போது மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகளையும் பிரதமர் திறந்து வைப்பார் என்று கூறினார்

மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் இன்று கடிதம் அனுப்பியுள்ளார்

மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க நீர்வள அமைச்சகம் அனுமதி அளித்ததற்கு தமிழக அரசு சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதையும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் நினைவுகூர்ந்துள்ளார் மேலும் இதுசும்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில் மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்கவும் திருப்பி அனுப்பவும் பிரதமரின் தனிப்பட்ட தலையீட்டை கோருவதாக அந்தக் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நவீனகால வாழ்க்கை முறையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய இயக்கம் தொடங்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

கிராமங்கள் மற்றும் நகர்புறங்களில் நடமாடும் புற்றநோய் சோதனை கூடங்களை அமைத்து செயவ்பட அப்பல்லோ போன்ற மருத்துவமனைகள் முன்வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் ஏழை எளிய மக்களுக்கு உயரிய சிகிச்சை தேவைப்படும்போது அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்க வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை தரமணியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் புற்றநோய்க்கான நவீன சிகிச்சைப் பிரிவு தொடக்க விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தெற்காசியாவிலேயே முதன் முறையாக சென்னையில் இத்தகைய சிகிச்சை மையம் அமைவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் புற்றுநோய் கட்டிகள் மீது குறைந்த அளவு அல்லது கதிர்வீச்சு இல்லா சிகிச்சை அளிக்கப்படும் என்பதும் பக்கவிளைவு குறைவாக இருக்கும் என்பதும் நோயாளிகளுக்கு வலி ஏற்படாது என்பதும் இந்த சிகிச்சை முறையின் சிறப்பு அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்பிடி இன்று பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஊதிய உயர்வு

இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பணிக்கு திரும்பாமல் இன்று பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து